உயிரிளிபொருளின் பயன்பாடுஒவ்வொருகிராமத்துக்கும் சென்றடையவேண்டியதுஅவசியம் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிஅறிவுறுத்தியுள்ளார்

நாடாளுமன்றமழைக்காலகூட்டத்தொடரின் இறதிநாளான இன்றுமுத்தலாக் மசோதாமாநிலங்களவில் அறிமுகம் செய்யப்படுகிறது

வியட்நாமில் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஜய் ஜெயராமன் ரித்துபா்னதாஸ் மிதுன் மஞ்சுநாத் ஆகியோா் கால் இறுதிக்குதகுதிபெற்றுள்ளனா்

இந்தஉயிரிளரிபொருளைமக்கள் மத்தியில் பிரபலமாக்க ழு நடவடிக்கைஎடுக்கப்படவேண்டுமென்றுஅதிகாரிகளைஅவர் கேட்டுக் கொண்டார்

இவற்றின் மூலம் ஒன்றரைலட்சம் இளைஞர்களுக்குதேசியவேலையாப்பு கிட்டும் என்றார் அவர் உயிரிளரிபொருளைபயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வில் புரட்சிகரமானமாறுதல் ஏற்படும் என்றும் அவர் கூறினார்

பிரதம் ் தி நாடாளுமன்றமழைக்காலகூட்டத்தொடரின் இறுதிநாளான இன்றுமுத்தலாக் மசோதாமாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்படுகிறது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்தமசோதாமாநிலங்களவையில் விவாதத்திற்குஎடுத்துக் கொள்ளப்படுகிறது

நாடாளுமன்றமழைக்காலகூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைகிறது மத்தியஅமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்டமுத்தலாக் மசோதா முஸ்லிம் பெண்களின் சமூக நீதிக்கானசட்டமசோதாஎன்றுமத்தியசிறுபான்மையினர் நலத்துறைஅமைச்சர் திருமுக்தா அபாஸ் நக்விதெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்துக்குவெளியேசெய்தியாளா்களிடம் பேசியஅவர் முஸ்லீம் பெண்களின் அரசியல் சட்டப்படியானஉரிமைகளைவலுப்படுத்தும் மசோதா இது என்றுகூறினார் இந்தசட்டம் ப்பு தவறாகபயன்படுத்தப்படலாம் என்றுகூறப்படுவதைமறுத்தஅவர் முத்தவாக் முறைஎன்பதேகூடாதுஎன்றுகூறினாா்

தொடர் மழையால் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் அளைத்துப் பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாகவடமாவட்டங்கள் அதிகஅளவில் சேதத்திற்குஉள்ளாகி இருப்பதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன

நதிக்கரையோரமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும்படியும் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மீட்பு மற்றும் நிவாரணநடவடிக்கையில் தேசியபேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் ரானுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

மனழவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளகேரளமக்களுடன் மத்தியஅரசுதோளோடுதோள் நிற்பதாகவும் பிரதமர் கூறினார்

பிரான்ஸ் நாட்டிடமிருந்தரபேல் விமானம் வாங்கியதில் நடந்ததாகக் கூறப்படும் முறைகேடுகள் குறித்துவிசாரிக்கநாடாளுமன்றகூட்டுக்குழுஅமைக்கவேண்டுமென்றுமாநிலங்களவையில் காங்கிரஸ் மூத்ததலவர் திருகுலாம்நபிஆஸாத் கோரினார் இது பற்றிகுறுகியகாலவிவாதம் நடத்தப்படவேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார்

இந்தமுறைகேடு புகாரைநாடாளுமன்றகூட்டுக் குழுவின் விசாரணைக்குவிடவேண்டுமென்றுஅவர்கள் வலியுறுத்தினார்கள் இந்தவிமானபேரம் மூலம் ஒருதனியார் நிறுவனம் பயனடைகிறதுஎன்று மூத்தகாங்கிரஸ் தலைவர் திருமல்லிகார்ஜுன் கார்கேகுற்றம்சாட்டினார் இதேபிரச்சினையைநேற்றுமக்களவையில் எழுப்பிஅதனால் ஏற்பட்டஅமளிகாரணமாககூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இந்தகுற்றச்சாட்டைமத்திய அரசுமுற்றிலுமாகமறுத்துள்ளது அசாம் மாநிலத்தில் தேசியகுடிமக்கள் பதிவு வரைவுப் பட்டியலில் சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் ஆட்சேபம் தெரிவிக்கவும் உதவும் படிவங்கள் இன்றுமுதல் விநியோகிக்கப்படுகின்றன இந்தப் படிவங்களை இணையதளம் மூலமாகவும் பதிவிறக்கம் செய்தகொள்ளலாம்

இந்தப் பட்டியலில் தங்கள் பெயரை இணைத்துக்கொள்வதற்கானதகுதியைநிருபிக்கபோதியவாய்ப்பு வழங்கப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது பட்டியலில் பெயரைச் சேர்க்கவோ ஆட்சேபம் தெரிவிக்கவோஅதற்கானமையங்கள் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க முடியும் திருத்தங்களைஆன்லைன் மூலம் செய்துகொள்ளலாம் இந்தவிண்ணப்பங்கள் அனைத்தும் பைசல் செய்யப்பட்டபிறகு இறுதிப் பட்டியல் வெளியாகும் யாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய வாக்குப்பதிவு எந்திரத்தைமத்தியபிரதேசசட்டமன்றதேர்தலில் பரிட்ச்சார்த்தமாகசோதித்துபார்க்கஉத்தரவிடக்கோரிடச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் முத்த திருகமல்நாத் தாக்கல் செய்தமனுஅடுத்தவாரம் விசாரணைக்குஎடுத்துக் கொள்ளப்படுகிறது தலைமைநீதிபதிருதீபக் மிஸ்ரா நீதிபதிதிரு ஏ எம் கன்வில்கள் ஆகியோரைக் கொண்டஅமா்வு இன்று இந்தமுடிவைஅறிவித்தது ஒவ்வொருதொகுதியிலும் பத்துசதவீதவாக்குச்சாவடகளில் இந்தபரிட்ச்சார்த்தமுறையைபின்பற்றும்படிதோதல் ஆணையத்துக்குஉத்தரவிடுமாறுதிருகமல்நாத் கோரியிருந்தார்

பிரதமமந்திரியின் முத்ராதிட்டம் வேலூர் மாவட்டத்தில் மிகச்சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது இந்ததிட்டத்தின் கீழ் வங்கிக் கடலுதவிபெற்றதொழில் தொடங்கியபயனாளிகள் பிரதமரின் இந்ததிட்டத்தினால் தாங்கள் பெரிதும் பயனடைந்ததாககூறியுள்ளனர்

மாநிலத்தின் அமைதியயும் நல்லிணக்கத்தையும் குலைக்கும் வகையில் தீவிரவாதிகள் மேற்கொள்ளவிருந்தநாசவேலைகள் முறியடிக்கப்பட்டதாகராணுவம் தெரிவித்துள்ளது